பழனிசாமி இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு செய்தார்

இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

அதிகரித்துள்ளது

கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டாா்

ஊரடங்கு காலத்தில் உணவின்றி யாரும் தவிக்கக்கூடாது என்பதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்தாா் பிரதமரின் விவசாயிகள் நிதி உதவி திட்டத்தின் முதல் தவணை தொகையான இரண்டாயிரம் ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் என்றும் நிதி அமைச்சள் அறிவித்தாா்

உஜ்வாவா திட்டத்தின் கீழ் ளிவாயு இணைப்பு வைத்திருப்போருக்கு மூன்று மாதங்களுக்கான ளிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களிடம் பாகுபாடு காட்டக்கூடாது என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் முன்னணியில் நின்று பணியாற்றும் மருத்துவத் துறையினரிடம் பொதுமக்கள் உரிய மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டுமென வலியுறுத்தியுள்ளாா் மருத்துவத் துறையினர் தைரியத்தை இழக்கும் வகையில் யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள திரு ஹர்ஷவா்தன் அதுபோன்று செயல்படுவது சமுதாயத்தின் மீது கரும்புள்ளியை ஏற்படுத்திவிடும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனா நோய்த்தடுப்பு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து மத்திய அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கருடன் இன்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு நடத்தினார்

தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு உணவளிக்கும் வகையில் சமுதாய சமையல் அறைகளை ஏற்படுத்த பிஜேபி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது நக்புற ஏழைகள் இடம்பெயரும் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர்கள் தினக்கூலி பணியாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிவாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது

இது குறித்து அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோவிட் தடுப்புப் பணியில் ஈடுபடும் மருத்துவர்களின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்திற்கான நடைமுறையை எளிதாக்கியது கடனை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசம் நீட்டிப்பு போன்றவற்றையும் வரவேற்றுள்ளார்

தமிழகத்தில் அப்பல்வோ சிளம்சி மருத்துவமனைக்கு பிறகு மூன்றாவதாக இந்த தனியார் ஆய்வகத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ் நாட்டில் கொரானா வைரஸ் பரவாமல் தடுக்க பல்வேறு துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியா்கள் மற்றும் காவல்துறை சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு நடத்தினாா் இதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன

அத்தியாவசியப் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விநியோகம் தடையின்றி நடைபெற சென்னை மாநகராட்சி அலுவலகத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் உதவி மையங்கள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மளிகை காய்கறி மற்றும் மருந்து கடைகளில் மூன்று அடி தூரம் நின்று சமூக இடைவெளியை தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடிசைமாற்று வாரிய குடியிருப்புகள் பொதுமக்கள் அதிகம் கூடும் வழிபாட்டுத்தலங்கள் சந்தைகள் மற்றும் பெரிய தெருக்களில் தீயணைப்பு எந்திரங்கள் மூலம் கிரிமி நாசினி தெளிப்பதுடன் நோய்த்தொற்றின் கடுமை குறித்து ஒலிபெருக்கி அல்லது தண்டோரா மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனா் ஸ்விக்கி சொமாட்டோ ஊபர் ஈட்ஸ் போன்ற நிறுவனங்கள் மூலம் உணவுப் பொருட்களை வீடுகளுக்குச் சென்று வழங்குவதற்கான தடை தொடரும் எனினும் மூத்த குடிமக்கள் நோய்வாய் பட்டோர் தாங்களாக சமைக்க இயலாதவர்கள் மெஸ் மற்றும் சிறு சமையலகங்கள் மூலம் உணவுகளைப் பெற தொடர்ந்து அனுமதி வழங்கப்படும் காய்கறி பழங்கள் முட்டை போன்றவற்றை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அவற்றை விற்பனைக்கு எடுத்துச் செல்ல அந்தந்த கிராம நிா்வாக அலுவலா்கள் அனுமதி வழங்க வேண்டும் விவசாய தொழிலாளா்கள் மற்றும் அறுவடை எந்திரங்களின் நகா்வுக்கு அனுமதி அளிக்கப்படும் கிராமங்களிலும் நகரங்களிலும் கடன் தொகைககான மாத வட்டி மற்றும் அசல் வசூலை மறு உத்தரவு வரும் வரை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் இதனை மீறுவோர் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை தொடரப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே தமிழகத்தில் உணவகங்கள் மளிகைக் கடைகள் நேர வரம்பு ஏதுமின்றி நாள் முழுவதும் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான நேர வரம்பு ஏதும் குறைக்கப்படவில்லை என்றும் மாநில அரசு தெளிவுபடுத்தியுள்ளது மாநிலம் முழுவதும் ஆவின் பால் அதிகாலை முதல் இரவு வரை தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என ஆவின் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஆவின் பாலகங்களில் பால் தாராளமாக விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே சென்னை கோயம்பேடு காய்கறி மொத்த விற்பனை அங்காடி நாளையும் நாளை மறுதினமும் வழக்கம்போல் செயல்படும் என அனைத்து வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த இரு நாட்களும் காய்கறி அங்காடி இயங்காது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தமிழகத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பள்ளிக்கூடங்களுக்கு கோடை விடுமுறை அளிப்பது குறித்து முதலமைச்ச் முடிவு செய்து அறிவிப்பு வெளியிடுவார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்ச் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப் பாளையத்தில் கொரோனா தடுப்பு எற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதை முழுவதுமாக தவிர்த்து அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார் மருந்து வாங்க வந்ததாகக்கூறி வெளியே வருபவர்களிடம் மருந்து சீட்டை வாங்கிப் பார்த்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய உணவு அமைச்ச் திரு காமராஜ் ஊரடங்கை பயன்படுத்தி அத்தியாவசியப் பொருட்களை பதுக்கி கூடுதல் விலைக்கு விற்பது தவறான செயல் என்றா் இந்த செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கிரிமி நாசினி தெளிப்புப் பணிகளை பார்வையிட்ட மின்துறை அமைச்ச் திரு தங்கமணி மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி கொரோனா தடுப்பு முறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றார் ஆதரவற்றவர்களுக்கு பொதுநல அமைப்புகள் மூலம் உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து மாவட்டங்களிலும் கோவிட் தடுப்புப் பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பெருநகர சென்னை மாநகராட்சி அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக ஆள் இல்லா குட்டி விமானமான ட்ரோன் எந்திரங்கள் மூலம் கிரிமி நாசினி தெளிக்கும் பணியை சோதனை அடிப்படையில் மேற்கொண்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையா் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தற்போது அனைத்தும் நன்றாக அமைந்துள்ள போதிலும் கொரோனா தொற்று காரணமாக கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளதாகக் கூறியுள்ளார் குறிப்பாக நிலக்கடலை மற்றும் தா்பூசணி சாகுபடி செய்து அவற்றை அறுவடை செய்ய முடியாத விவசாயிகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசு மேற்கொண்டுள்ள கொரோனா தடுப்புப் பணிகளுக்கு உதவியாக தமது நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்குவதாக மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு அதன் கடமையை செய்வதற்கு இடையூறாக பொதுமக்கள் தெருக்களுக்கு வரவேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார்